குழந்தைகள் முழுமையாக குணமடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

நோய் அறிகுறி காணப்படுபவர்கள் சுய மருத்துவம் செய்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் வீடு வீடாக சென்று காய்ச்சல் கண்டறியும் முகாம்கள் நடத்தப்பட்டு உரிய தடுப்பு முன்னெச்சரிக்கை சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறிய அமைச்சர் மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் காய்ச்சல் அறிகுறி காணப்படுபவர்கள் உடனடியாக உரிய மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதன் மூலம் விரைவில் குணமடைய முடியும் என்றும் கூறினார்

விஜயபாஸ்கர் வெளியிட மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

உதயகுமார் பெற்றுக்கொண்டார்

விசாகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடா்ந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் அமைச்சா் டாக்டர்

மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தனியார் துறைகளுடன் இணைந்து உற்பத்தி செய்த கோவாக்ஸின் தடுப்பு மருந்து தற்போது சோதனை ரீகியாக மனிதர்களுக்கு வழங்கப்பட்டு கண்காணிப்பு நிலையில் உள்ளது

உலக அளவில் இந்த தடுப்பு மருந்தே முதன்மை நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

ராஜ்நாத்சிங் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் எல்லையோர பகுதியில் பாதுகாப்பு நிலைமை குறித்து இரண்டாவது நாளாக இன்றும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் முன்னதாக லடாக்கில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் ஒரு அங்குல நிலத்தை கூட யாராலும் அபகரிக்க முடியாது என உறுதிபட தெரிவித்தார் நாட்டை பாதுகாக்கும் நம் ராணுவ வீரர்களின் உயிர்த்தியாகம் வீணாகாது என்று கூறிய அவர் எல்லைப் பிரச்னை தொடர்பாக சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இந்தியா அமைதியை விரும்பும் அதே நேரத்தில் அத்துமீறி ஊடுருவோருக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றார்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

சரோஜா தமிழகத்தில் நீதித்துறை சார்ந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சமூகநலத்துறை அமைச்சர் டாக்டர்

சரோஜா தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் குமாரபாளையம் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்

சுந்தர் காணொலி மூலம் தொடங்கி வைத்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் மக்களின் பாதுகாப்பான வாழ்வியல் முறைகளுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார் பொதுமக்களின் குறைதீர் மனுக்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

வேலுமணி வலியுறுத்தியுள்ளார்

சண்முகசுந்தரம் தெரிவித்துள்ளார்

இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார்

திருச்சி பாரதிதாசன் பல்கலைகழக காஜாமலை வளாகத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஆயுர்வேதம் சித்தா மூலிகைகளை உள்ளடக்கிய ஆரோக்கிய நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துப் பொட்டலங்கள் இன்று வழங்கப்பட்டன

அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக பத்தாயிரம் கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது

கர்நாடக மாநிலத்தின் தலைக்காவிரி பாகமண்டலா மடிகேரி உள்ளிட்ட இடங்களில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கிருஷ்ணராஜசாகர் நீள்வரத்து அதிகரித்ததையடுத்து காவிரியில் கூடுதல் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது

குடகு மாவட்டத்தில் கனமழையால் ஹாரங்கி ஹேமாவதி அணைகளின் நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது